குடியரசுத் தலைவர் துணைத்தலைவர் பிரதமர் மற்றும் பலர் பாராட்டு தெரிவித்துள்ளார்கள்

வன்முறைக்கு முடிவு கட்டவும் பொருளாதார மேம்பாட்டை உறுதிப்படுத்தவும் நடவடிக்கை எடுப்பது குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது விவாதம் மூலம் பொருளாதார சமன்பாட்டை ஏற்படுத்துவது வரி விஷயத்தில் ஒருங்கிணைந்து செயல்படுவது மக்களுக்கு சமூக பாதுனப்பு அளிப்பது வர்த்தகக்கொள்கை ஆகியவையும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அங்கு சௌகல் நாட்டின் அதிபர் திரு மாக்கி சால் ஐ பிரதமர் மோடி சந்தித்து பேசினார் அமெரிக்க அதிபர் டொனல்டு ட்ரம்ப் ஜெர்மன் சான்சலர் ஏஞ்சலா மெர்க்கலுடனும் பேச்சு நடத்தவுள்ளார்

பிரிட்டிஷ் பிரதமர் திரு போரிஸ் ஜான்சன் ஐ நா தலைமைச்செயவர் திரு அன்டோனியோ குட்ரஸ் ஆகியோருடன் நடத்திய பேச்சு குறிப்பிடத்தக்கது நக்கலைட்டுகள் நடவடிக்கை மற்றும் இடதுசாரி தீவிரவாத குழுக்களின் செயல்பாடு ஆகியவற்றை கட்டுப்படுத்துவது குறித்து பாதிக்கப்பட்ட மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று ஆய்வு நடத்துகிறார் சட்டஸ்கர் ஜார்கண்ட் ஒடிஷா மகராஷ்ட்ரா தெவங்காளா ஆந்திரப்பிரதேசம் மத்தியப்பிரதேசம் உள்ளிட்ட பத்து மாநிலங்களின் முதலமைச்சர்கள் அல்லது அவர்களின் பிரதிநிதிகள் மற்றும் உயரதிகாரிகள் இந்த ஆலோசனைக்கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியா தாய்வாந்து இடையிலாள பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் உறுதிப்படுத்தும் வகையில் விமானப்படை தலைமை தளபதி திரு பி எஸ் தனோவா மூன்று நாள் அரசுமுறை பயணமாக இன்று தாய்லாந்து செல்கிறார் இந்த பயணத்தின்போது பாங்காக்கில் நடைபெறும் இந்திய பசிபிக் நாடுகளின் விமானப்படை தளபதிகள் மாநாட்டில் அவர் பங்கேற்கவுள்ளார்

ஜம்மு கஷ்மீரில் மருந்துகளுக்கோ இன்றியமையா பண்டங்களுக்கோ தட்டுப்பாடு இல்லையென்று மாநில ஆளுநர் திரு சத்தியபால் மாலிக் தெரிவித்திருக்கிறார் தேவையான அளவுக்கு இவை இருப்பில் உள்ளன என்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் கூறினார் காலமான முன்னாள் நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லியின் இறதிச்சடங்கில் கலந்துகொள்வதற்காக தலைநகர் தில்லிக்கு வந்தபோது அவர் செய்தியாளர்களிடம் பேசினார் தொலைத்தொடர்புக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதால் கஷ்மீரில் உயிழப்புகள் பெருமளவில் தடுக்கப்பட்டுள்ளதாகவும் வன்முறை காரணமாக கடந்த பத்து நாட்களில் எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்றும் அவர் கூறினார் ஐ என் எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் முன் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவை தில்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை எதிர்த்து திரு சிதம்பரம் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது திரு சிதம்பரம் சிபிஐ காவலில் வைக்கப்பட்டுள்ளதால் அவரது இந்த மனுவை விசாரிக்க இயவாது என்று உச்சநீதிமன்றம் கூறிவிட்டது சட்டப்படி அவர் பரிகாரம் காணலாம் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது

அதன் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது

கல்விக்கு தமிழ் மக்கள் பண்டைக்காலம் முதல் கொடுத்து வந்த முக்கியத்துவத்தை விளக்கிய அவர் படிப்பு என்பது கமையாக இல்லாமல் கவையானதாக இந்த தொலைக்காட்சி மாற்றும் என்று குறிப்பிட்டு இ மாணவ மாணவியர் இதன்மூலம் தங்கள் அறிவினை விரிவுபடுத்தி வாழ்க்கையில் உன்னத நிலை அடைய வேண்டும் என்று அறிவுறுத்தினார் இந்த தொலைக்காட்சியில் அறிவுசார்ந்த நிகழ்ச்சிகளும் பாடப்பொருள் சார்ந்த நிகழ்ச்சிகளும் ஒளிபரப்பாகும் என்றும் மாணவ மாணவியர் திறமைகளை வெளிக்கொண்டுவரும் தளமாக இது அமையும் என்றும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார்

மாநில அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி கடிதம் எழுதியிருக்கிறார் ஜவுளி ஆயத்த ஆடை உள்ளாடை நகை என்ஜினியரிங் பொருட்கள் ஆட்டோ உதிரி பாகங்கள் போன்றவற்றை தயாரிப்பதிலும் கோழி பண்ணையிலும் கோவை மாவட்டம் முன்னணியில் இருப்பதால் இந்த விமான சேவை தேவை என்று கோவை தொழில் அதிபர்களும் கற்றுலா பயணிகளும் விரும்புகிறார்கள் என்று அந்த கடிதத்தில் கூறியிருக்கிறார் இதுதவிர மும்பை பெங்களுரு தொழில்கள் மார்க்கத்தை கோவை வரை நீட்டிக்க வேண்டும் என்றும் அதில் கோரியிருக்கிறார்

கடந்த ஜுன் மாதம் முதல் அங்கு ஆர்ப்பாட்டம் நடந்துவந்த போதிலும் காவல்துறையினர் துப்பாக்கியை பயன்படுத்தியிருப்பது இதுவே முதல் முறையாகும் தடிகளுடன் காவல்துறையினரை தாக்க முயன்ற ஆர்ப்பாட்டக்காரர்களை காவல்துறையினர் துப்பாக்கியை காட்டி எச்சரித்து மிரட்டினார்கள்

உலக பேட்மின்டன் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற பி வி சிந்துவுக்கு குடியரசுத்தலைவர் பிரதமர் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

இதன் மூலம் உலக பேட்மின்டன் போட்டியில் தங்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார் குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் பி வி சிந்துவின் ஷடின உழுப்பும் சாதனையும் பலகோடி பேருக்கு முன் உதாரணமாக அமைந்துள்ளது என்று கூறியுள்ளார் இந்த வெற்றி வரலாற்று சிறப்பு வாய்ந்தது எனவும் நாடே பெருமையடைகிறது என்றும் குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அவர் இந்த சாதனை அடுத்த தலைமுறை இளைஞர்களை ஊக்குவிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் பி வி சிந்துவின் இந்த வெற்றியின் மூலம் ஏராளமான இந்திய இளம் பெண்கள் விளையாட்டுகளில் பங்கேற்க ஆர்வத்துடன் முன் வருவாா்கள் என்று பாதுகாப்பு துறை அமைச்சர திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் சிந்துவின் இந்த சாதனையால் ஒட்டுமொத்த தேசமும் பெருமை கொள்வதாக உள்துறை அமைச்சர ்திரு அமித் ஷா தெரிவித்தள்ளார்